என்றுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

அரசுபல்நோக்குமருத்துவமனை இன்றுமுதல் செயல்பாட்டிற்குவருகிறது

வினியோகம் சீராகநடைபெற்றுவருகிறது

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியசுகாதாரத்துறையின் இணைச் செயலர் திரு லவ் அக்வால் சமூக விலகலைகடைப்பிடிப்பதன் மூலம் இந்தநோய்த்தொற்றுபரவலைதடுக்க முடியும் என்றார்

இந்தநோய்த்தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகமேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் குறித்துமத்தியஅமைச்சரவைசெயலர் மாநிலஅரசுகளின் தலைமைச் செயலர்களோடுஆலோசனைநடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தநோய்த்தொற்றுதொடர்பானசிகிச்சைகுறித்து புதுதில்லிஎய்ம்ஸ் மருத்துவனைஉதவியுடன் இணையதளம் வாயிலாகமருத்துவர்களுக்குபயிற்சிஅளிக்கப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

தபாயில் இருந்துதிருச்சிதிரும்பிய இளைஞர் ஒருவர் அங்குள்ளஅரசுமருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டபிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

தனிமைப்படுத்தப்பட்டவார்டுகள் செயற்கைசுவாசகருவிவசதிமற்றும் சிறந்தமருத்துவநிபுணர்கள் குழு இந்தமருத்துவமனையில் இடம் பெற்றுள்ளது இந்தமருத்துவமனையைமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்றுபார்வையிட்டார் இந்தமருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளவசதிகள் அனைத்தும் திருப்திஅளிப்பதாகஉள்ளதுஎன்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்தநோய்த்தொற்றுக்கானபரிசோதனைமேற்கொள்வதற்குகூடுதலாக இரண்டுதனியார் ஆய்வகங்களுக்குமத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் இந்தபணிகளைஆய்வு செய்துவருகின்றனா்

சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் நேற்றுதிருவண்ணாமலையில் தொடர்பானஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றபின்னர் இது செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்தநோய்த்தொற்றுதொடர்பாகதவறானதகவல்களைபரப்புவோர் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார் இந்தமாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவையும் மீறிவாகனங்களில் செல்பவர்களின் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாகஆட்சியா் திரு

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியமத்தியநிதியமைச்ச் திருமதி நிாமலாசீதாராமன் இதனைஅறிவித்தார்

விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்திற்கானமுதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் அடுத்தமாதம் வழங்கப்படும்

கூட்டநெரிசல் இன்றிஅத்தியாவசியப் பொருட்களைபொதுமக்கள் வாங்கிசெல்வதற்குஏதுவாகவிரிவானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்குபொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு அளித்துவருகின்றன

கடந்த இரண்டுநாட்களாகஉணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டுவருவதாகஅந்தஅறக்கட்டளையின் தலைவர் திரு

நெல்லைமாவட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கிசாா்பில் நடமாடும் ஏ

வசதிஅறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்தஊரடங்கு உத்தரவின் போதபொதுமக்கள் சிரமமின்றிபணம் எடுப்பதற்கு இது பெரிதும் உதவிக்கரமாகஉள்ளதுஎனஒய்வுப் பெற்றஅரசுஊழியர் வெங்கட்ராமன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

நரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

வீரராகவராவ் கூறியுள்ளார்

சந்தீப் நந்தூரிகூறியுள்ளா்